ப்ள்ஸ டு தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அறிவித்துள்ளார்

சுயசா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நிலக்கரி கரங்கத் துறையில் வெளிப்படைத்தன்மை தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நிலக்கரி கரங்கத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் கூடுதல் வருவாய் அந்த மணடலத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் நிலக்கரி சுரங்கத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் சமபந்தப்பட்ட பகுதி பழங்குடி மக்களின் வளா்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா்

இது தொடாபாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பகுதிகளில் உள்ள சமுதாய சமையல் கூடங்களை மேலும் வலுப்படுத்தி முதியோா் நோயுற்றோா் மற்றும் ஆதரவற்றோா்களின் இல்லங்களுக்கே சென்று உணவுகளை வழங்குமாறு தாம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த தீவிர ஊரடங்கு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது

காய்கறி கடைகள் மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் விற்பனை மையங்கள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது அத்தியாவசியப் பொருட்களை வாங்கும் பொதும்ககள் வாகனங்களை பயன்படுத்தாமல் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலேயே பொருட்களை வாங்குமாறும அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உணவசகங்கள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்சல் சேவைகளுக்காக மட்டும் அமைதிக்கப்படுகிறது இந்த பகுதியில் தேநீர் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த தீவிர ஊரடங்கின்போது சரக்கு போக்குவரத்துக்கும் அத்தியாவசியயப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கும் தடையேதும் கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து திருமணம் மருததுவம் இறப்பு ஆகிய காரணங்களுக்காக பிற மாவட்டங்களுக்குச் செல்ல தகுந்த ஆதாரங்களை சமா்ப்பிக்கும் விண்ணப்பதாரா்களுக்கு மட்டும் இ பாஸ் வழங்கப்படும் பிற மாநிலங்களிலிருந்து சென்னை வருகின்ற விமானங்கள் மற்றும் ரயில்களுக்கு தற்போதைய நடைமுறையே தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த இரண்டு நாட்களிலும் பால் விநியோகம் மருத்துவமனைகள் மருந்து கடைகள் போன்றவற்றை தவிர இதர எந்த செயல்பாட்டிற்கும் அனுமதி கிடையாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

கட்டுப்படுத்தப்பட்ட மணடலங்களைப் பொறுத்தவரை எவ்வித தளா்வுகளும் கிடையாது என்றும் மாநில அரசு கூறியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தைப் பொறுத்தவரை திருவள்ளூர் நகராட்சி கும்முடிப்பூண்டி பொன்னேரி மீஞ்ஞர் ஆகிய பேரூராட்சிகளிலும் பூவிருந்தவல்லி ஈகாடு மற்றும் சோழவரம் ஊராட்சிகளிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் பொறத்தவரை செங்கல்பட்டு மறைமலைநகர் நகராட்சிகளிலும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சிகளிலும் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளிலும் இந்த தீவிர ஊரடங்கு செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது

விழிப்புணா்வு நடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

ஐந்து தெருக்களுக்கு ஒரு தன்னார்வல்கள் நியமிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப் பட்டவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்ளாட்சித துறை அமைச்சள் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் குடிசைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களிடையே தொற்று உறுதி செய்யப்பட்டால் அவா்களின் குடுப்பமும் நெருங்கிய தொடர்புடையவர்களும் அருகில் உள்ள தனிமைப்படுத்தப்படும் மையங்களில் தங்க வைக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்

இதே எண்ணிக்கையில் தங்க வைக்கப்படுவதற்கான வசதிகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களை வீட்டிலிருந்து மருத்துவமனை அல்லது பரிசோதனை மையத்திற்கு அழைத்துச் செல்ல போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்

மதுரையில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தோப்பூரில் மருத்துவமனை பனியாளர்களுக்கு ஹோமியோபதி மருந்துகள் மற்றும் கபசுர குடிநீரை வழங்கினார் கரூரில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் நோய் தொற்று தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினா் சிவகங்கையில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவிகளை கிராம தொழில்துறை அமைச்சி திரு பாஸ்கரன் இன்று வழங்கினார் ஆவடியில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு செய்த தமிழ் வளா்ச்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் பின்னர் செயதியாள்களிடம் பேசினார்

கிருஷ்ணகிரி மவாட்ட சிறப்பு அதிகாரியாக டாக்டர் பீலா ராஜேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஏற்களவே சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் பணிகளை கண்காணித்து வருகின்றனர் நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பில் முக கவசம் இலவசமாக வழங்கப்பட்டது மாவட்டத்திற்கு வட்பட்ட சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு துத்துக்குடி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார்

சீன படையினர் நடத்திய தாக்குதலில் தனது உயிரை தியாகம் செய்த தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் பழனியின் இறுதிச்சடங்குகள் அவரது சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூரில் ரானுவ மரியாதையுடன் இன்று நடைபெற்றது

சென்னையை பொறத்தவரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அது கூறியுள்ளது மீனவர்கள் அடுத்த இருதினங்களுக்கு கா்நாடகா கோவா மகாரஷ்டிரா மற்றும் குஜராத் கடற்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்